ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மாவட்டங்களில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு நடத்தியுள்ளார் காவல்துறையினர் எத்தகைய சவாலையும் சந்திக்க விழிப்புடன் இருக்க வேண்டும் என பிரதமர்

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

பொது சுகாதார சுட்டத் திருத்தம் என்ற இந்த அவசர சுட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் செல்லுதல் பனியிடங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருப்பது பொது இடங்களில் எச்சில் துப்புவது தொற்று பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அதனை மீறி வெளியே வருவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது ஆளுநரின் ஒப்புதலைத் தொடர்ந்து இந்த அவசரச் சுட்டம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் உள்ள பூங்காக்களில் திறந்த வெளி உடற்பயிற்சிக் கூடம் யோகா பயிற்சி மையங்கள் செயல்பட அனுமதி அளித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆசிரியர்களின் உன்னத முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் நல்ல ஆசிரியர்களால் சிறந்த ஒழுக்கம் கொண்ட கைதேர்ந்த திறமையுடைய அறிவாற்றல் பெற்ற மனிதர்களை உருவாக்கித் தரமுடியும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வருங்காலத் தூண்களான மாணவர்களுக்கு அழிவில்லா கல்விச் செல்வத்தை வழங்குவதோடு ஒழுக்கம் நற்பண்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி போன்றவற்றையும் போதித்து வளமிக்க அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கும் அரும்பணியாற்றி வரும் ஆசிரியப் பெருமக்களுக்கு தமது உளம்கனிந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமக நிறுவனர் மருத்துவர் சராமதாசு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் ஆசிரியர் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக அரசும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் விவசாயம் மற்றும் தொழில்துறை மீது கொன்டுள்ள அக்கறை காரணமாக கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் தமிழகத்தில் விளைச்சல் அதிகரித்திருப்பதுடன் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கப்பலூரில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக திறந்தவெளி சேமிப்புக் கிடங்கை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் அவர் இதனைத் தெரிவித்தார்

உதயகுமார் குறிப்பிட்டார்

படுகாயமடைந்த இருவர் மருத்துமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் இளஞ்செழியன் தெரிவிக்கிறார்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பாமக இளைஞரணித் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சண்முகம் இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு நடத்தினார்

தொற்று பாதிப்பு குறித்த நிலை மற்றும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் கேட்டறிந்தார் மேலும் தொற்றுப் பரவலை தடுக்க பரிசோதனைகளை அதிகரிப்பது உள்ளிட்ட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் சுற்றுச் சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அழிவிக்கையை நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பாக வைத்து அதனை திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இந்த வரைவு அறிவிக்கை தொடர்பாக இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் கற்றுச் சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய எந்த திட்டத்தையும் செயல்படுத்தக் கூடாது என்றார் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு அறிவிக்கை தனியார் துறையினர் விருப்பம்போல் செயல்படுவதற்கு வழிவகுத்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் சுற்றுச் சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிவிக்கைக்கு எதிராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள் என்றும் திரு

ஸ்டாலின் தெரிவித்தார் சித்த மருத்துவத் துறை மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின்கீழ் செயல்படும் நிலையை மாற்றி சித்த மருத்துவத்திற்கென தனித் துறையை ஏற்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சித்த மருத்துவத் துறைக்கான தலைமை அவர் அலுவலகத்தை சென்னையில் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சித்த மருத்துவ ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் பெற்ற சித்த மருத்துவரை இத்துறையின் செயலாளராக நியமிக்குமாறும் மருத்துவர் ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் சித்த மருத்துவ நூல்களில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் இன்னும் ஏராளமான அரிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க ஏதுவாக பாரம்பரிய சித்த மருத்துவ நூல்களை அரசு மருந்து சுட்ட நூல்கள் தொகுப்பில் இணைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தவணை தவறிய வங்கிக் கடன்கள் மீதான வட்டி மற்றும் கூடுதல் வட்டிகளை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கடன் தவணை வசூல் ஒத்திவைப்பை மேலும் ஒராண்டுக்கு நீட்டிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகள் மற்றும் ரிசர்வ் வங்கிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இதேபோன்று சிறு குறு தொழில் பிரிவினர் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் விவசாயிகளின் வேளாண் கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர்கள் தவறான பாதைக்குச் செல்வதை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்துவது அவசியம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹைதராபாதில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல்துறை பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு செய்த இந்திய காவல்பனி அதிகாரிகளிடையே இன்று காணொளிக் காட்சி மூலம் உரையாற்றிய அவர் காவல்துறை பெண் அதிகாரிகள் மற்ற பெண்களின் பங்களிப்புடன் இந்தப் பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் தமது கலந்துரையாடலின் தொடக்கத்தில் தமிழில் வணக்கம் என்று கூறி தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண் ஸ்ருதி யிடம் பேசினார் எந்த நேரத்திலும் எத்தகைய சவாலையும் சந்திக்க காவல்துறையினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பணிச்சுமை என்பது வாழ்வின் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்வதோடு யோகா பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் என்றும் தெரிவித்தார் காவல்துறையினர் என்றாலே பொதுமக்கள்மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் என்பது போன்ற மக்கள் மனதில் நிலவும் தவறான எண்ணங்களை மாற்ற காவல்துறையினர் மனிதநேயப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் ஏழைகள் மற்றும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கியது போன்ற நற்செயல்களையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தீவிரவாதத்தை அதன் அனைத்து வகைகளிலும் இந்தியா எதிர்ப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ரஷ்யத் தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர் தீவிரவாதத்தை துண்டுவோரையும் இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்றார் வழக்கமான மற்றும் வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமைப்பு சார்ந்த அணுகுமுறை தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ள வேளையில் இந்த கட்டமைப்பு வெளிப்படையானதாகவும் சர்வதேச விதிமுறைகளுக்கு ஏற்றதாகவும் இருப்பது அவசியம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கு உட்பட்ட நாடுகளில் சர்வதேச சட்டங்களை மதித்து அவற்றை செயல்படுத்த ஒத்துழைப்பு அளிப்பதுடன் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒருநாடு மற்றொரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த முற்பட்டால் அது அனைவருக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதையே இரண்டாம் உலகப் போர் உணர்த்தியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தீவிரவாதிகளின் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கான தீர்மானம் இந்த மாநாட்டில் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு

கோவிந்த ராவ் கூறியுள்ளார்

கன்வில்கர் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மாணவர்கள் பாதுகாப்பாக தேர்வெழுதுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சிபிஎஸ்ஈ மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது